நாங்குநேரிதொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நாளைமாலைநிறைவடகிறது

மாநிலத்தில் காய்ச்சலைகட்டுப்படுத்துவதற்கும் கொசுக்களைஒழிப்பதற்கும் அரசுதீவிரநடவடிக்கைஎடுத்துவருவதாகதமிழகசுகாதாரத் துறைசெயலர் கூறியுள்ளார்

தெரிவித்துள்ளது

பலஅதிகாரிகள் மீதுசிபிஐகுற்றப்பத்திரிகைதாக்கல் செய்துள்ளது

இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் சட்டமன்ற இடத்தேர்தல் நடைபெறவுள்ளவிக்கிரவாண்டிமற்றும் நாங்குநேரிதொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நாளைமாலைநிறைவடைகிறது இதனையடுத்து கடைசிகட்டப் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர்

மக்களின் அடிப்படைபிரச்சினைக்குமாநிலஅரசுசெவிசாய்க்கவில்லைஎன்றுதிமுகதலைவா் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார்

இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளபகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

வாக்குப்பதிவு நடைபெறும் அனைத்துவாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமரா மூலம் கண்காணிப்பு பணிமேற்கொள்ளப்படும் என்றுஅவர் தெரிவித்தார் வரும் திங்கட்கிழமைவாக்குப்பதிவு நடைபெறுவதையடுத்து அத்தொகுதிகளில் பொதுவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது

காய்ச்சலைகட்டுப்படுத்துவதற்குஅரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகதமிழகசுகாதாரத் தமிழகத்தில் துறைசெயலர் திருமதிபீலாராஜேஷ் கூறியுள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தண்ணீர் தேங்கும் இடங்களில் கொசுக்கள் உற்பத்தியாவதைத் தடுப்பதற்குமருந்துதெளிப்பான் புகைமுட்டம் போன்றபணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகக் கூறினார்

வேலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் காரணமாகமாணவர்கள் விடுமுறைஎடுக்தால் அவர்களுக்குவிடுமுறைவழங்க வேண்டும் என்றுமாவட்டஆட்சியர் திருசண்முகசுந்தரம் கூறியுள்ளார்

ஐஎன்எக்ஸ் மீடியாமுறைகேடுவழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் ஜாமீன் மனுவைதில்லிஉயர்நீதிமன்றம் நிராகரித்ததற்குஎதிராகஉச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்தமேல்முறையீட்டுமனுமீதானதீர்ப்பைஉச்சநீதிமன்றம் நிறுத்திவைத்துள்ளது

குற்றச்சாட்டுதொடர்பாக சிங்கப்பூர் மற்றும் மொரீஷியஸ் நாடுகளிலிருந்தபதில் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதைஅடுத்து விசாரணையைமேலும் விரிவுபடுத்தகாத்திருப்பதாகசிபிஐகூறியுள்ளது தீபாவளிபண்டிகையைஅடுத்து மக்கள் அதிகம் கடும் இடங்களில் பாகுகாப்பு பணிகளைமேற்கொள்ளநவீனஆளில்லாகேமராவிமானம் மேற்கொள்ளப்படும் என்றுசென்னைமாநகரகாவல்துறைஆணையர் திரு ஏ கேவிஸ்வநாதன் கூறியுள்ளார்

குற்றவாளிகளாகஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டவர்களின் நடமாட்டத்தைஅறிந்துகொள்ளும் வகையில் புதியதொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்றார்

தொடர்பானமனுவைவிசாரித்தநீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மாற்றுமுறைஆவணச் இத சட்டத்தின்படிஅறிவிக்கப்படும் அரசுவிடுமுறைதனியார் நிறுவனங்களுக்குப் பொருந்தாதுஎன்றார்